தில்லி மெட்ரோவின் முசேஜர் பல்லப்கார் இடையிலான மூன்று புள்ளி இரண்டு கிவோ மீட்டர் தூர சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் விஷ்வகர்மா கவுசல் விஷ்வ வித்யாலயாவிற்கான அடிக்கல்லையும் பிரதமர் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஹரியானா மாநிலத்தில் குருகிராமில் தொடங்கப்பட்டுள்ள இரண்டு உள்கட்டமைப்பு திட்டங்கள் மக்கள் தொடர்பில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று கூறினார் இந்த பகுதி இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக விஷ்வ வித்யாலயா அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் தில்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மாசு அளவை குறைப்பதில் இந்த விரைவுச் சாலை மிகப்பெரிய பங்காற்றும் என்றும் இதன் மூலம் பயண நேரம் மிச்சமாகும் என்றும் அவர் கூறினார் இந்த தொடர்பு திட்டங்கள் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான வழி முறைகளை அதிகரிக்கும் என்பதுடன் சுற்றுச் சூழலுக்கு உகந்த மெட்ரோ ரயில்வே நீர்வழிகளை உருவாக்க பயன்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் தில்லி மெட்ரோவின் இந்த சாலை இரண்டு வட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு எளிய பயண வழியாக இருக்கும் என்று அவர் கூறினார்

இந்த வாக்குச் சாவடிகளில் முழுவதும் பெண் ஊழியர்கள் பணியாற்றுவார்கள் தெலங்கானா மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளான இன்று ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன ராஜஸ்தானிலும் இன்று வேட்புமனுத் தாக்கலுக்கு கடைசி நாளாகும்

வேட்பு மனுக்களை திரும்பப்பெற வரும் வியாழக்கிழமை கடைசி நாளாகும்

உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்தக் கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் இதற்கிடையே தேசிய புலனாய்வு முகமையின் மூன்று உறுப்பினர் குழு அமிர்தசரஸில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தை சென்றடைந்தது அங்கு தடயவியல் நிபுணர்கள் சோதனைகளை மேற்கொண்டனர் விசாரணை குழுவினர் பஞ்சாப் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் நுண்ணறிவு தலைமை இயக்குநருடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இதற்கிடையே மாநிலம் முழுவதும் உள்ள நிரங்காரி அலுவலகங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அமிர்தசரஸில் நேற்று இரவு நடைபெற்ற குண்டுவெடிப்பில் மூன்று பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது

அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசு சபரிமலையை ஒரு போர்க்களம் போல மாற்றிவிட்டதாகக் கூறினார்

பிஜேபி மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெற்றன

விமான நிலையத்தில் வியட்நாம் அதிபர் அலுவலக தலைவர் மற்றும் தூதர்கள் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் வியட்நாமில் உள்ள இந்திய தொழில் நிறுவன கூட்டமைப்பினர் இடையே குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார் இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவு தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது

காவல்துறை சந்தித்து வரும் சவால்கள் மற்றும் நவீனமயமாக்கம் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் பாதுகாப்பு மற்றும் காவல்துறையினருக்கு தகவல்களை எளிமையாகவும் சேர்க்கும் வகையில் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை விரைவாகவும் கொண்டு துரிதப்படுத்துவதன் அவசியத்தை தமது அமைச்சகம் உணர்ந்துள்ளதாக கூறினார் இதன் மூலம் காவல்துறையினர் அரசின் முடிவெடுக்கும் இடத்தில் உள்ளவர்களுக்கு விரைவாக தகவல்களை பரிமாற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் காவல்துறை நவீனமயமாக்கலுக்கு கம்பியில்லா தொலைத் தொடர்பு அவசியம் என்று கூறிய அமைச்சர் பாதுகாப்புப் படையினருக்கு மிகச் சிறந்த வகையிலான தொலைத் தொடர்பு சாதனங்களை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியில் தொடர்புகொண்டு கேட்டறிந்தார்

இதனிடையே கஜ புயல் பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பல்வேறு நிவாரண உதவிகள் குறித்தும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீா்செல்வம் வருவாய்த்துறை அமைச்சா் திரு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சா்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் கஜ புயல் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்குமாறு அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்று பல்வேறு இடங்களில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர்

பாலியல் பலாத்காரம் போன்ற முக்கிய வழக்குகளில் சாட்சியம் அளிப்பவர்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வரைவு சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வரைவுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமாக மாறும் வரையில் இதனை செயல்படுத்த தொடங்குமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் கேட்டுக் கொண்டார் அதனை ஏற்றுக் கொள்வதாக நீதிபதிகள் திரு ஏ கே சிக்ரி திரு அப்துல் நசீர் ஆகியோரைக் கொண்ட அமர்வு தெரிவித்தது அசராம் பாபுவுக்கு எதிரான பலாத்கார வழக்கில் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வகை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது

திரு அலோக் வர்மாவிற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த பூர்வாங்க விசாரணை அறிக்கை சீலிடப்பட்ட உறையில் வைத்து நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டுள்ளது இதுதொடர்பாக உடனடியாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் கேட்டுக் கொண்டது இதற்கு திரு அலோக்குமார் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது அவகாசம் தர மறுத்த நீதிமன்றம் உடனடியாக பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டதையடுத்து இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் மனுவை அவர் தாக்கல் செய்தார்

புதுதில்லியில் உள்ள சக்தி ஸ்தல் லில் அமைந்திருக்கும் இந்திரா காந்தியின் நினைவிடத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கும் தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான தேசிய செயலாக்கக் குழு குருநானக் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் நாணயங்கள் மற்றும் சிறப்பு அஞ்சல் தலைகளை வெளியிடுகிறது குருநானக் தனது வாழ்நாளில் நீண்ட காலம் வாழ்ந்த சுல்தான்பூர் லோதி பாரம்பரிய நகரமாக உருவாக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் சுல்தான்பூர் லோதி ரயில் நிலையத்தில் நவீன வசதிகளை உருவாக்கும் என்றும் உள்துறை அமைச்சக செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் திரு ராஜபக்சே க்கு எதிராக இரண்டு முறை நம்பிக்கையில்வா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடிய போதும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமா் திரு ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினா மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீாமானத்தை நிறைவேற்ற வலியுறுத்தினர் ஆனால் அரசு தரப்பில் இதற்கு உடன்படாத நிலையில் அவை நடவடிக்கைகள் வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டன